இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஐந்து கட்டங்களுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள இரண்டு கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அரசியல் தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் இந்த தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேற்குவங்கத்தில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் தங்களது கட்சிக்கு ஆதரவாக பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்கு மிதினாபூர் மாவட்டம் காத்தல் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி தலைர் திரு அமித் ஷா தேசிய மக்கள் குடியுரிமை பதிவேடு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் இதனால் அண்டை நாடுகளிலிருந்து சட்ட விரோதமாக இந்திய மண்ணில் குடியேறுவது முற்றிலுமாக தடுக்கப்படும் என்றும் கூறினார்

மேற்குவங்கத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தடையாக இருப்பதாகவும் திரு அமித் ஷா கூறினார் மத்தியப்பிரதேசத்தில் நட்சத்திரப் பேச்சாளர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது போபால் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் முன்னாள் முதலமைச்சர திரு திக் விஜய் சிங் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உள்ளிட்ட பலர் மத்தியப்பிரதேசத்தில் தேர்தலை சந்திக்கின்றனர்

இதில் சமாஜ்வாதி கட்சித்தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி மத்திய இணையமைச்சர் ரீத்தா பஹுகுணா ஜோசி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் ஹரியானாவில் கர்னால் அம்பாலா ஃபரிதாபாத் சுர்காம் ரோத்தக் தொகுதிகளில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் ஜே ஜே பி ஆம் ஆத்மி கூட்டணி இடையே மும்முனை போட்டி நிலவுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று மத்த தலைவரும் இணையமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள வேலைவாய்ப்புகளை அந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வழங்குவதில் பிஜேபி க்கு மாற்றுக் கருத்து இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டார் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஊழலில் ஈடுபட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பிரச்சாரத்தின்போது குறிப்பிட்டிருப்பதை தாம் கண்டிப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் லாபத்திற்காக மறைந்த தலைவர்களை விமர்சிப்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக பிரதமர் திரு மோடி பல்வேறு இடங்களில் பேசியபோதிலும் தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் தில்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது தாக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவருக்கு தலைநகரிலேயே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது என்றும் அவர் கூறினார் தேர்தலில் ஒப்புகை சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படுவதை வரவேற்பதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் பள்ளிக்கல்வித்துறைக்கென தனியாக தொலைக்காட்சி சேனல் தொடங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

உயர்கல்வித்துறையில் இந்திய அளவில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்ட உதவிகளே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார்

மடிக்கணினி வாயிலாகவே இணையம் மூலமாகவோ மாணவர்கள் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை பதிவிறக்கம் திட்டமும் இவ்வாண்டு கொண்டுவரப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் நாளை காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துவருவதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

வாக்குப்பதிவை வெப் கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம் காட்டப்பட்டுள்ள திரு கார்த்தி சிதம்பரம் இம்மாதம் வெளிநாடு செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது ஜனவரி மாதத்தில் திரு கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு சென்றபோது வைப்பு தொகையாக பத்து கோடி ருபாய் செலுத்தியது போலவே இந்த மாதமும் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது மாவட்டக் செய்கிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆஸ்துமா நோய்க்கு காரணமாக உள்ள பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று பேரணியில் வலியுறுத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் ஒரு டன் எடை கொண்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி நிர்வாகத்தின் பறிமுதல் செய்தனர்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு தாம்பரம் மற்றும் மதராந்தகம் வருவாய் கோட்டப்பகுதிகளுக்கான வாடகை ஒழுங்குமுறை பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்கீழ்

விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிச்சுற்றுக்கு தகுதிபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை அணி மும்பையை எதிர்த்து இன்று விளையாடுகிறது சென்னை சேப்பாக்கத்தில் இரவு ஏழரை மணிக்கு ஆட்டம் நடைபெறுகிறது கடந்த ஒன்றரை மாதங்களாக நடைபெற்ற இப்போட்டியின் லீக் சுற்று ஆட்டங்களில் புள்ளிகள் அடிப்படையில் மும்பை அணி முதலிடத்தையும் சென்னை அணி இரண்டாவது இடத்தையும் பிடித்தது